கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கிர்கிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார்

கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது காங்கிரஸ் தலைவராக திரு ராகுல்காந்தி நீடிப்பார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது

அதிகரிக்க பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ஒருவாரத்திற்குள் அமல்படுத்த வேண்டுமென்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பாகிஸ்தானை வென்றது இன்று நாட்டிங்ஹாமில் நடைபெறும் போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கிர்கிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார் அந்நாட்டின் தலைநகர் பிஷ்கெக்கில் இரண்டுநாள் நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்துப் பேசுகிறார் இரண்டாவது முறையாக பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் கர்வதேச நிகழ்வு ஒன்றில் பிரதமர் பங்கேற்பது இதுவே முதல்முறையாகும்

நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மகோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் கூறினார் இந்த மசோதா பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்றும் முஸ்லிம் பெண்களின் உரிமையை நிலைநாட்டும் என்று அவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் குடியரசு தலைவர் ஆட்சியை அடுத்த மாதம் மூன்றாம் தேதி முதல் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான வரைவுத் தீர்மானத்தை வரும் நாடாளுமன்றக் கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் தாக்கல் செய்து நிறைவேற்ற அமைச்சரவை முடிவு செய்துள்ளது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் திருத்த சட்டம் லோமியோபதி மத்திய கவுன்சில் திருத்த சுட்டம் இந்திய மருத்துவக் கவுன்சில் திருத்த சுட்டம் ஆகியவற்றுக்கும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது காங்கிரஸ் தலைவராக திரு ராகுல்காந்தி நீடிப்பார் என்று அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் சுர்ஜேவாவா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த அவர் இப்போது மட்டுமல்ல எதிர்காலத்திலும் திரு ராகுல்காந்திதான் காங்கிரஸ் தலைவராக நீடிப்பார் என்றார்

ஏற்கனவே கடந்த மாதம் முப்பதாம் தேதி அசாருதீன் மற்றும் ஐந்து பேர் மீது இதுதொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக நேற்று கோவையில் ஏழு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது அந்த சோதனையில் மொபைல் போன்கள் சிம்கார்டுகள் பென் ட்ரைவ்கள் குறந்தகடுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேசிய புலனாய்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சமூக வலைதளங்கள் மூலமாக ஜஎஸ் தீவிரவாத அமைப்பின் கோட்பாடுகளை இவர்கள் பரப்பி வருவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதில் மேலும் கூறப்பட்டுள்ளது முதலமைச்சர் குறித்து அவதூறாக செய்தி வெளியிட்ட தினகரன் நாளிதழின் ஆசிரியர் பதிப்பாளர் மற்றும் வெளியீட்டாளர் மீது தமிழக அரசு அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளது கடந்த ஐந்தாம் தேதி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தனது டுவிட்டர் செய்தியில் மற்ற மாநிலங்களில் தமிழ் மொழியை விருப்பமாக கொண்டுவர வேண்டும் என்றும் இது உலகின் மிகப்பழமையான தமிழ்மொழிக்கு செய்யப்படும் சேவையாகக் கருதப்படும் என்றம் கூறியிருந்தார் இந்த செய்தியை முற்றிலும் திரித்து அந்த நாளிதழ் வெளியிட்டதால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று சென்னையில் வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சட்டப்பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுத்த பின்னரும் பேரவையைக் கூட்ட தயங்குவது ஏன் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் பொள்ளாச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் மானியக் கோரிக்கை குறித்து விவாதிக்கக்கூட பேரவையைக் கூட்ட ஆளும் கட்சி தயங்குவதாகவும் கூறினார் பொள்ளாச்சியில் இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் சிபிஐ விசாரணை தொடங்கியதும் முக்கிய குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு காவல்துறையும் ஆளும் கட்சியும் பல்வேறு முயற்சிகளை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பிரபல ஆங்கில எழுத்தாளர் திரு அமிதவ் கோஷுக்கு ஞானப்பீட விருது வழங்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் ஆங்கில இலக்கியத் துறைக்கு சிறப்பான பங்கை ஆற்றியதற்காக அவருக்கு இந்த விருதினை மேற்குவங்க மாநில முன்னாள் ஆளுநர் திரு கோபால்கிருஷ்ண காந்தி வழங்கினார் ஆங்கில எழுத்தாளர் ஒருவர் ஞானப்பீட விருதைப் பெறுவது இதுவே முதன்முறையாகும்

ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராதத்தை அதிகரிக்க பிறப்பிக்கப்பட்ட அரசாணைய ஒருவாரத்திற்குள் அமவ்படுத்த வேண்டுமென்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நான்கு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் சீட்பெல்ட் அணிய வேண்டும் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் இருவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற விதிகளை கட்டாயம் அமல்படுத்த வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்ப்பட்ட பொது நல மனுவை விசாரித்த நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர் மோட்டார் வாகன விதிமீறல்கள் தொடர்பான வழக்குகளில் அபராதம் விதிக்கும் அதிகாரத்தை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு வழங்க வேண்டுமென்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வெய்யில் காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கும் போது நாய்க்குட்டிகளுக்கு ஏற்படும் ரத்தக்கழிகல் நோயிலிருந்து அவற்றை பாதுகாக்க தடுப்பூசி போடுவது அவசியம் என்று நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பேராசிரியர் டாக்டர் ஆர் இசக்கியல் நெப்போலியன் கூறினார்

இருவரிச்செய்திகள் ஈராள் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை போக்கும் வகையில் ஜப்பான் பிரதமர் திரு ஷின்ஸோ அபே நேற்று டெஹ்ரானில் ஈரான் அதிபர் அஸன் ரொஹானியை சந்தித்துப் பேசினார்

ஆன்ராவில் நேற்று உத்தரப்பிரதேச மாநில பார் கவுன்சில் தலைவர் திரு தர்வேஷ் சிங் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அருணாச்சலப் பிரதேசத்தில் விழுந்து நொறுங்கிய இந்திய விமானப்படை விமானத்தின் உடைந்த பாகங்களை மீட்கும் பணி மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது மேகாலயா மாநிலத்தில் பஞ்சாப் மாநிலத்தவர் தாக்கப்பட்டது தொடர்பாக அம்மாநில அரசு விளக்கமளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேருந்து நிலையம் முன்பு சாலைகளை ஆக்ரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகளை நகராட்சி அதிகாரிகள் நேற்று அகற்றினர்

இன்று நாட்டிங்ஹாமில் நடைபெறும் போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது

இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கு இடையிலான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹூப்ளியில் நடைபெற உள்ளது உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றம் மகளிர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது